தொகுதிகளில் இன்று மாலை பிரச்சாரம் முடிவடைந்ததுதேர்தலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றன

மகாராஷ்டிரா ஹரியானா மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வரும் திங்கட்கிழமை தேர்தல் நடைபெறவுள்ளது

தெரிவித்துள்ளது

இங்கிலாந்து இடையிலான இறுதி ஆட்டம் நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் நாளை மறுநாள் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளில் இன்று மாலை ஆறுமணியுடன் பிரச்சாரம் முடிவடைந்தது

நாங்குநேரி தொகுதியில் சுட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த திரு வசந்தகுமார் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அந்தத் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது விக்கிரவாண்டியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே ராதாமணி காலமானதை அடுத்து அங்கும் வரும் திங்கட்கிழமை தேர்தல் நடைபெறுகிறது விக்கிரவாண்டி தொகுதியில் சுட்டப்பேரவை இடைத்தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்துவது குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திரு சுப்பிரமணியன் தலைமையில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாவட்ட காவல்துறை கண்கானிப்பாளர் திரு ஜெயக்குமார் தேர்தல் பார்வையாளர் திரு வீரபத்ருடு ஆகியோரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர்

வாக்குப்பதிவின் போது அனைத்து வாக்குச்சாவடிகளும் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று ஆலோசனை நடத்தினார்

கூடுதல் பாதகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலும் வரும் திங்கட்கிழமையன்று நடைபெறுவதையொட்டி அம்மாநிலங்களிலும் தேர்தல் பிரச்சாரம் இன்றுமாலையுடன் முடிவடைந்தது

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார்

இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாம்பு கடித்து உயிரிழந்த ஒருவரின் குடும்பத்திற்கும் மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்

ஜலந்தர் பண்டிட் ஹர்மீந்தர் குமார் ஷர்மாவின் இந்துஸ்தானி சித்தார் இசையும் தொடர்ந்து பெங்களூரு டி எஸ் ரமாவின் கர்நாடக வாய்ப்பாட்டு நிகழ்ச்சியும் இடம்பெறுகின்றன இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கர்நாடக வாய்ப்பாட்டு கலைஞர் திருமதி சுதா ரகுநாதன் பங்கேற்றுள்ளார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றை குத்தப்படுத்தும் திட்டத்தை துத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி இன்று தொடங்கிவைத்தார் இந்தப் பணியில் பொதுமக்கள் மாணவர்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளதாக அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

செய்திகளில் உண்மைத் தன்மை மாறாமல் எடுத்துச் சென்று மக்களின் நம்பிக்கையைப் பெற வேண்டும் என்று ஊடகவியவாளர்களை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு விக்ராந்த் ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார் நாகையை அடுத்த காரைக்காலில் இன்று மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெற்ற ஊரக ஊடகவியலாளர் பயிலரங்கில் பேசிய அவர் இதுபோன்ற பயிலரங்குகளை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை தெளிவாக அறிந்துகொண்டு அதன் அடிப்படையில் செய்தி சேகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் ஊரகப் பகுதிகளில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குனர் திரு மாரியப்பன் அரசின் திட்டங்களை அனைத்துத் தரப்பு மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் ஊடகவியலாளர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஜல்சக்தி அபியான் முத்ரா வங்கிக் கடன் திட்டம் அடல் ஓய்வூதியத் திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்றவற்றின் பயன்களை மக்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஊடகவியலாளர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இப்பயிலரங்கில் பணமில்லா பரிவர்த்தனையின் பயன்கள் குறித்து விளக்கிக் கூறிய இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு உதயகுமார் வங்கிக் கணக்குகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார் மாவட்டச்செய்கிகள் சிவகங்கை மாவட்ட தீயணைப்புத் துறை சுர்பில் பள்ளி மாணவ மாணவியருக்கு தீ மற்றும் பேரிடர் கால மீட்புப் பணி குறித்த செயல் விளக்கம் அளிக்கப்பட்டு வருவதாக மாநில தீயணைப்பு அலுவலர் திரு சத்திய குமார் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி நகராட்சிப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டெங்கு நோய் தடுப்பு மற்றும் சுகாதாரப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார்

நாமக்கல்லில் உள்ள அவரது நினைவு இல்லத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது

மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரை ஏற்களவே இரண்டுக்கு பூஜ்யம் என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வென்றுள்ளது மலேஷியாவில் ஜோஹர் கோப்பைக்கான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் தற்போது இந்தியா இங்கிலாந்து இடையிலான இறுதியாட்டம் நடைபெற்று வருகிறது